உயர்தரமான உயிர்காக்கும் சாதனங்களை வாங்குவதற்கு நிதியுதவி வழங்க வேண்டும் என்று மத்திய அரசிடம் தமிழக அரசு கோரிக்கை விடுத்துள்ளது சொத்தில் பெண் குழந்தைகளுக்கு சமபங்கு உண்டு என்ற உச்சநீதிமன்ற தீர்ப்பு சமூகநீதியை காப்பாற்றும் விதமாக உள்ளது என்று முதலமைச்சர் திரு எடப்பாடி பழனிசாமி கூறியுள்ளார்

இந்நோய்த் தொற்றுக்கான தடுப்பு மருந்தை கொள்முதல் செய்வது மற்றும் மக்களுக்கு தடுப்பு மருந்தை செலுத்தும்போது பின்பற்ற வேண்டிய நெறிமுறைகள் குறித்து இதற்கான நிபுணர் குழு இன்று ஆலோசனை நடத்துகிறது பயணிகள் ரயில் சேவை மறு உத்தரவு வரும்வரை தொடர்ந்து ரத்து செய்யப்படுவதாக ரயில்வே அறிவித்துள்ளது உயர்தரமான உயர்காக்கும் சாதனங்கள் வாங்குவதற்கு மத்திய அரசு தமிழகத்திற்கு நிதியுதவி வழங்க வேண்டும் என்று முதலமைச்சர் திரு எடப்பாடி பழனிசாமி வலியுறுத்தியுள்ளார்

நரேந்திர மோடி கூட்டிய பத்து மாநில முதலமைச்சர்களின் கூட்டத்தில் காணொலிக் காட்சி வாயிலாக பேசிய முதலமைச்சர் பல்வேறு கோரிக்கைகளை எடுத்துரைத்தார்

நலிவடைந்துள்ள மின்துறையை பாதுகாக்கும் வகையில் நிவாரணத் தொகுப்பை மத்திய அரசு அறிவிக்க வேண்டும் என்றும் முதலமைச்சர் வலியுறுத்தியதாக அரசு செய்திக்குறிப்பு தெரிவிக்கிறது பெற்றோரின் சொத்தில் பெண் குழந்தைகளுக்கும் சமபங்கு உண்டு என உச்சநீதிமன்றம் அளித்துள்ள தீர்ப்பு சமூகநீதியை காப்பாற்றும் விதமாக உள்ளது என்று முதலமைச்சர் திரு எடப்பாடி பழனிசாமி கூறியுள்ளார் இதுகுறித்து அவர் விடுத்துள்ள செய்தியில் இந்த தீர்ப்பு மகிழ்ச்சி அளிப்பதாகவும் இதனை வரவேற்பதாகவும் அவர் தெரிவித்துள்ளார் உச்சநீதிமன்றத் தீர்ப்பை வரவேற்றுள்ள துணை முதலமைச்சர் திரு ஒபன்னீர்செல்வம் பெண்கள் முன்னேற்றத்திற்கு வலுசேர்ப்பதாக இந்த தீர்ப்பு அமைந்துள்ளது என்று கூறியுள்ளார் இந்த தீர்ப்பை திமுக தலைவர் திரு முகஸ்டாலின் உட்பட அரசியல் கட்சி தலைவர்கள் பலர் வரவேற்றுள்ளனர்

விஜயபாஸ்கர் தெரிவித்துள்ளார்

செல்வ விநாயகம் தெரிவித்துள்ளார்

பின்னர் செய்தியாளர்களிடம் பேசிய அவர் இம்மாவட்டத்தில் காய்ச்சல் அதிகம் உள்ள இடங்களை கண்டறிந்து சுகாதாரத்துறை சார்பில் மருத்துவ முகாம் நடத்தப்படுகிறது என்றார் கோவிட் தொற்று பரிசோதனைகளை இன்னும் அதிகமாக மேற்கொள்ள அரசு அறிவுறுத்தியுள்ளதாகவும் அவர் தெரிவித்தார்

புதுதில்லியில் நேற்று செய்தியாளர்களிடம் பேசிய அத்துறையின் செயலாளர் திரு ராஜேஷ் பூஷன் முதல்முறையாக உயரிழப்போர் விகிதம் ஒன்று புள்ளி ஒன்பது ஒன்பது விழுக்காடாக சரிந்துள்ளது என்றார்

ராஜேஷ் பூஷன் தெரிவித்தார்

இதனை மத்திய சுகாதாரத்துறை அமைச்சகம் தெரிவித்துள்ளது

இரண்டாவது கட்ட சோதனையில் ஈடுபடுத்தப்படவுள்ளது ஆக்ஸ்போர்டு பல்கலைக் கழகத்தின் தடுப்பூசியும் இந்தியாவில் பரிசோதிக்கப்பட்டு வருவதாக இந்திய மருத்துவ ஆராய்ச்சிக் குழுமத்தின் தலைமை இயக்குநர் திரு பல்ராம் பார்கவா தெரிவித்துள்ளார்

இதனிடையே ஈரோடு மாவட்டம் சத்தியமங்கலம் அருகேயுள்ள பவானி சாகர் அணையின் நீர்மட்டம் அதன் முழுக் கொள்ளளவை எட்டும் நிலையில் உள்ளதால் பவானி ஆற்றின் கரையோரம் வசிக்கும் மக்களுக்கு வெள்ள அபாய எச்சரிக்கை விடப்பட்டுள்ளது

சத்யநாராயன் பிரதான் தெரிவித்துள்ளார்

பயணிகள் ரயில் சேவை மறு உத்தரவு வரும்வரை தொடர்ந்து ரத்து செய்யப்படுவதாக ரயில்வே துறை அறிவித்துள்ளது

இந்நிலையில் இந்த ரயில்சேவைகள் மறுஉத்தரவு வரும்வரை தொடர்ந்து ரத்து செய்யப்படுவதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது

சென்னை மும்பை உள்ளிட்ட கனமழை பாதிப்புக்கு ஆளாகக்கூடிய விமான நிலையங்களில் சிறப்பு ஆய்வு மேற்கொள்ளப்படவிருப்பதாக சிவில் விமாள போக்குவரத்துத் துறை தலைமை இயக்குநரகம் தெரிவித்துள்ளது கடந்த சில தினங்களுக்கு முன் கோழிக்கோடு விமான நிலையத்தில் ஏர் இந்தியா எக்ஸ்பிரஸ் விமானம் விபத்திற்குள்ளான சும்பவத்தை அடுத்து இந்த நடவடிக்கை மேற்கொள்ளப்படுவதாக அந்த இயக்குநரகத்தின் உயரதிகாரி ஒருவர் தெரிவித்துள்ளார் குடியரசுத் தலைவர் திரு பிரணாப் முகர்ஜியின் உடல்நிலை கவலைக்கிடமாக முன்னாள் உள்ளதென தில்லி ராணுவ மருத்துவமனை தெரிவித்துள்ளது

பிரணாப் முகர்ஜியின் மூளையில் ஏற்பட்ட ரத்த உறைவு காரணமாக நேற்று முன்தினம் அவர் இந்த மருத்துவமனையில் அனுமதிக்கப்பட்டார்

இதற்கிடையே மருத்துவமனை நிர்வாகம் நேற்று வெளியிட்டுள்ள அறிக்கையில் அறுவை சிகிச்சைக்குப் பிறகு திரு பிரணாப் முகர்ஜியின் உடல்நிலை கவலைக்கிடமான நிலையில் இருப்பதாகவும் அவருக்கு செயற்கை சுவாசம் அளிக்கப்பட்டு வருவதாகவும் தெரிவிக்கப்பட்டுள்ளது

பிரணாப் முகர்ஜி விரைந்து குணமடைய இறைவனை பிரார்த்திப்பதாக தமிழக முதலமைச்சர் திரு எடப்பாடி பழனிசாமி தனது ட்விட்டர் பதிவில் தெரிவித்துள்ளார் உலக யானைகள் தினம் இன்று கொண்டாடப்படுகிறது யானைகளை பாதுகாப்பதன் அவசியம் குறித்து மக்களிடையே விழிப்புணர்வை ஏற்படுத்த இந்நாள் கொண்டாடப்படுவதாக எமது செய்தியாளர் தெரிவிக்கிறார்

காங்கிரஸ் கட்சியின் தலைமையிடம் தாம் எந்தவொரு கோரிக்கையையும் முன்வைக்கவில்லை என்று ராஜஸ்தான் முன்னாள் துணை முதலமைச்சர் திரு சச்சின் பைலட் கூறியுள்ளார்

நெய்வேலி என்எல்சி நிறுவனத்தில் பணிபுரியும் ஒப்பந்த ஊழியர்களுக்கு ஊதிய உயர்வு வழங்கும் ஒப்பந்தம் கையெழுத்தாகியுள்ளது

நாமக்கல் மாவட்டத்தில் அரசு தோட்டக்கலைப் பண்ணை அமைப்பதற்கான இடத்தை தேர்வு செய்வதற்காக அரசு கலைக் கல்லூரி அருகில் உள்ள பகுதி மற்றும் பேளுக்குறிச்சி ஆகிய இடங்களை மாவட்ட ஆட்சியர் திரு மெகராஜ் நேற்று பார்வையிட்டு ஆய்வு செய்தார் நீலகிரி மாவட்டத்தில் கனமழையால் மண்சரிவு ஏற்பட்ட எமரால்டு பகுதியை நேற்று பார்வையிட்ட மாவட்ட ஆட்சியர் திருமதி